ஓ

அந்நாட்டு அதிபர் மற் றும் பி ரதுரை திரு

பிரதமர் திருநரேந் திரமோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியி ல் பல முன் னோடி ஆய்வுகள் மேற் கொண்ட ஹக்கிங் உகக தத்தை முன்னெடுத் துச் கென் றதில் பெரும் பங்காற் றியதாக எடுத் துறத்தார்